ரூபாய் பட்ஜெட்டை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார்

நாராயணசாமி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார்

தீவிரவாதத்தை அதன் எல்லா வடிவங்களையும் தோற்கடித்து வேரறுக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் ட்விட்டர் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் புல்வாமா தாக்குதலில் உயிர்த் தியாகம் செய்த சிஆர்பிஎப் வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த அற்புத மனிதர்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உயிர்த் தியாகம் செய்த சிஆர்பிஎப் வீரர்களுக்கான நினைவிடம் ஜம்மு வில் லேத்போரா முகாமில் இன்று திறந்து வைக்கப்பட்டது

புல்வாமா தாக்குதலில் உயிர்த் தியாகம் செய்தவர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்களும் புகழஞ்சலில செலுத்தியுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி போர்த்துகீசிய அதிபர் திரு மார்செலோ ரிபேலோ டி சௌசா ஆகியோர் இன்று புதுடில்லியில் சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர்

போர்ச்சுகல் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந் தை சந்திக்கிறார் பிரதமர் திரு

தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் மஹாகாள் விரைவு ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார்

தமிழக அரசின் அடுத்த நிதியாண்டுக்கான வரவு செலவுத் திட்ட அறிக்கையை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார்

பன்னீர்செல்வம் அறிவித்தார்

விழுப்புரம் மாவட்டம் அழகன் குப்பம் நாகை மாவட்டம் ஆற்காட்டு துறை உள்ளிட்ட இடங்களில் மீன்பிடித் துறைமுகங்கள் அமைக்கப்படும் என்றும் தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப் பட்டுள்ளது

நாராயணசாமி மத்திய அரசிடம் வலியுறுத்தி உள்ளார் நேற்று புதுடில்லி யில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராம னை அவர் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினார்

பின்னர் மில்லேனியம் இண்டியா சர்வ தேச வர்த்தகப் பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கலந்துகொண்டு புதுச்சேரி யில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழற்சாலைகளை அமைக்க தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுத்தார் ஜார்ஜியா ருமேனியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தொழில்துறை பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் இந்திய உணவுக் கழகம் மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுவதாக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு இன்று தமது வழக்கறிஞருடன் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து வை சந்தித்தார்

மாநிலத்தின் புதுச்சேரி வளர்ச்சியையும் காங்கிரஸ் கட்சியின் பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டே அரசின் தவறுகளைத் தாம் சுட்டிக் காட்டியதாகவும் இதற்காக காங்கிரஸ் தம்மை தகுதி நீக்கம் செய்ய விரும்புவது போல் தோன்றுவதாகவும் அவர் கூறினார்

தனவேலு மேலும் குறிப்பிட்டார்

அம்பேத்கார் பரிந்துரையின் பேரில் பண்டித ஜவஹர்லால் நேரு வால் கொண்டுவரப் பட்ட எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கான இட ஒதுக்கீட்டை நீக்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தது முதலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார் இடஒதுக்கீடு தொடர்பாக அண்மையில் உச்ச நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு மீது மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய அரசு தவறியதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் எவருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்பில்லாத குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதும் இதற்காக ஆட்சியை இழக்கத் தயார் என முதலமைச்சர் கூறுவதும் வெறும் நாடகம் என்று பிஜேபி தலைவர் திரு

புதுச்சேரயில் வாக்குறுதிகளை நிறைவேற்றத் தவறிய காங்கிரஸ் அரசை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டதாகவும் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவர் அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டிருப்பதே இதற்குச் சான்றாகும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புல்வாமா தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புதுவையில் இன்று லாஸ்பேட் டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி நாட்டிற்காக உயிர்த் தியாகம் செய்த சிஆர்பிஎப் வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் அகில இந்திய வானொலியின் செய்திபிரிவு இணையதளத்தில் தமிழ்ச் சேவை இன்று முதல் தொடங்கியுள்ளது தகவல் ஒலிபரப்பு துறை செயலர் திரு ரவி மித்தல் அகில இந்திய வானொலியின் தமிழ் இணையதளத்தை வெளியிட்டுப் பார்வையிட்டார் அகிலஇந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இணையதளத்தில் டோக்ரி மற்றும் அஸ்ஸாமி மொழி சேவைகளும் தொடக்கப் பட்டுள்ளன